புவியின் உயிரி பன்முக தன்மையை பாதுகாக்க நாம் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை செல்ல வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

செயல்படுத்தப்படும் என்று மத்திய சுற்றுசூழல்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் ஒளிரும் தமிழ்நாடு காணொளி மாநாட்டினை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கோவையில் நொய்யலாறு புணரமைக்கும் திட்டம் இன்னும் ஒராண்டிற்குள் நிறைவடையும் என்று மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

சுற்றுச்சூழல் தினம் புவியின் உயிரி பன்முக தன்மையை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் நாம் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

உலக குற்றுச்சூழல் தினத்தையொட்டி பிரதமர் திரு

வரும் தலைமுறையினருக்கு ஒரு சிறப்பான கோளாக பூமியை நாம் விட்டுச்செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் குடியரசுத்துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் இயற்கையை பாதுகாக்க அனைத்து தரப்பினரும் தங்களால் ஆன முயற்சிகளை வலுப்படுத்தி ஒவ்வொரு உயிரினமும் பயனடையும் நீடித்த தீர்வுகளை கண்டறிவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் பருவமாற்ற வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் நகர்ப்புற வன திட்டத்தை காணொலி மூலம் இன்று துவக்கி வைத்தார்

முன்னதாக ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடவடிக்கைகளை மக்கள் மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார் இத்தினத்தில் மக்கள் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதன் வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டுமென்றார்

இத்தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் பவானியை அடுத்துள்ள கவுந்தபாடி சலங்கபாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

கருப்பணன் மரக்கன்றுகளை நட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் சுற்றுச்சூழல் சிறப்பாக பாதுகாக்கப்படுவதாக குறிப்பிட்டார் இதன் காரணமாக மத்திய அரசின் பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றிருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார்

திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அண்ணாநகர் பகுதியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணாக்கர் தயாரித்த விதைப்பந்துகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர் பிளாஸ்டிக் பொருட்களால் மழைநீர் சேமிப்பு பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவித்தார் மாணாக்கர் உருவாக்கிய விதைப்பந்துகள் மலைப்பகுதிகளிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களிலும் விதைக்கப்படும் என்றார் முதலமைச்சர் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் ஒளிரும் தமிழ்நாடு காணொளி மாநாட்டினை முதலமைச்சர் திரு

இம்மாநாட்டில் தமிழக பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுக்கவும் புதிய முதலீடுகளை ஈர்க்கவேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளன இந்நிகழ்ச்சியில் தமிழக தொழில் வளம் குறித்த கையேட்டினையும் முதலமைச்சர் வெளியிடுகிறார்

இதற்கென ஜலாஸ்வா கப்பல் இன்று பிற்பகல் மாலே செல்கிறது

முதல்கட்டமாக இன்று பயனாளிகளுக்கு கோழிக்குஞ்சுகளையும் அவர் வழங்கினார் மேலும் மாநிலத்தில் பல்வேறு கிளை கால்நடை மருந்தகங்கள் தரம் உயர்த்தப்பட்டு வருவதாகவும் இதன்கீழ் பத்து லட்ச ரூபாய் செலவில் பள்ளி தென்னலில் உள்ள கிளை கால்நடை மருந்தகம் தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

இதுகுறித்து திருச்சி மாவட்ட ஊரக புத்தாக்க திட்ட செயல் அலுவலர் திரு ஆரோன் ஜோஸ்வா ரூஸ்வெல்ட் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்

நம்நாட்டில் கொரோனா தொற்று உருவான பின்னர் ஒரே நாளில் தொற்றின் எண்ணிக்கை அதிகமாகியுள்ளது இதுவே முதல்முறையாகும்